நாட்டில் வளர்ச்சியை ஏற்படுத்தவேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகிறவர்களை மட்டுமே மக்கள் தேர்தலில் தேர்ந்தெடுப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாட்டில் அம்மோனியம் பாஸ்பேட் சல்பேட் உரங்களின் விலையை இந்திய விவசாயிகள் உரக் கூட்டுறவு நிறுவனம் குறைத்துள்ளது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாலய மலை மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் காய் களிகளை நாட்டின் எந்தப் பகுதிக்கும் விமானம் மூலம் எடுத்துச் செல்வதற்கு ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் வளர்ச்சியை ஏற்படுத்தவேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகிறவர்களை மட்டுமே மக்கள் தேர்தலில் தேர்ந்தெடுப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புத்தில்லியில் பிஜேபி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற வெற்றி விழா கொண்டாட்டத்தின் போது பேசிய அவர் வளர்ச்சி என்பதையே மக்கள் விரும்புவதாகவும் அத்தகைய கட்சிகளுக்கு மட்டுமே மக்கள் வாக்களிப்பார்கள் என்று அவர் திட்டவட்டமாக கூறினார் எந்த ஒரு தேசிய கட்சியிலும் இல்லாத அளவுக்கு ஏழழ மக்களுக்கும் ஷெட்யூல்ட் வகுப்பினருக்கும் பிஜேபி யில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் கோவிட் தொற்று ஏற்பட்டதில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரையில் மக்கள் அளித்த ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்தார் தொற்றைக் கட்டுப்படுத்துவதில் அரசு எடுத்த நடவடிக்கையால் வெற்றி கிடைத்ததாக பிரதமர் கட்டிக்காட்டினார்

வாரிக அரசியல் இந்த நாட்டில எடுபடாது என்ற கருத்தை இந்தக் காலத்து இளைஞர்கள் உணருவதாகவும் ஐனநாயகத்திற்கு இது மாபெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தொண்டர்களும் இந்த வெற்றிக்குப் பங்காற்றியிருப்பதாகவும் அவர்களுக்கு தமது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் பிகார் மக்கள் பிஜேபிக்கு வாக்களித்திருப்பது நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் இந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதுகாப்பு அமைச்சர் திருராஜ் நாத் சிங் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலக கசுகாதார அமைப்பிள் தலைமை இயக்குநர் திரு

கோவிட் தொற்று மட்டுமல்லாமல் வேறு நோய்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்

உடல்நலக் குறைவுக் காரணமாக அவர் அமெரிக்காவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவர் பஹ்ரைன் நாட்டின் மன்னர் ஹமாத் பின் இசா அல் கலீஃபா வின் உறவினர் பிரதமர் கலீஃபாவின் மறைவுக்கு ஒரு வாரக் காலம் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் தேசிய கொடி அரைக் கம்பத்தில் பறகக்விடப்படும் என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது நாளை முதல் மூன்று நாட்களுக்கு அனைத்து அரசு அலுவலகங்களும் துறைகளும் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு

ஆசியான் அமைப்பில் உள்ள பத்து நாடுகள் இந்தக் மாநாட்டில் பங்கேற்கின்றனர் உள்கட்டமைப்பு வர்ததகம் கல்வி திறன்மேம்பாடு போன்றவற்றில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும்

கோவிட் தொற்றுக்குப் பிந்தைய காலத்தில் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் மண்டல அளவிலான மற்றும் உலக அளவிலும் உள்ள சூழல் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய பார்வை என்ற கொள்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் உற்பத்தி அடிப்படையிலாள ஊக்கத் தொகைத் திட்டத்தின் கீழ் பத்து உற்பத்தி துறைகள் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கோவிட் தொடர்பான சூழல் குறித்து மத்திய கஙாதார துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் ஏழு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் ககாதார அமைச்சர்களுடன் நேற்று ஆவோசனை நடத்தினார் மாநிலங்களில் கூடுதல் பரிசோதனைகள் நடத்தப்படவேண்டும் என்று திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

மணிப்பூர் கோவா மிசோராம் திரிபுரா மேகாலயா மாநிலங்களிலும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் சராத் விஸ்தார் விகாசோத்சவ் விழாவை இன்று தொடங்கி வைக்கிறார்

நரேந்திர சிங் தோமர் குஜாத் மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

நாடு முழுவதும் இது நடைமுறைக்கு வந்துள்ளது சவ்பர் டன் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது எண்ணெய் வித்துகள் தபாரிப்புக்கு அதிகம் உதவும் சல்பர் அதிகம் உதவும் என்பதால் இஃப்கோ இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாலய மலை மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் காய் கனிகளை நாட்டின் எந்தப் பகுதிக்கும் விமாளம் மூலம் எடுத்துச் செல்வதற்கு ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது அருணாச்சல பிரதேசம் அசாம் மணிப்பூர் மேகாலயா மிசோராம் நாகாலாந்து சிக்கிம் மற்றும் திரிபுரா ஆகிய வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாச்சல பிரதேசம் உத்தராகண்ட் ஜம்மு காஷ்மீர் லடாக் மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் உணவு பொருட்களுக்கும் இது பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது